தூய மற்றும் பசுமை எரிபொருளின் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

நீதிமன்றங்களை கணினி முறையில் ஒருங்கிணைக்க உள்ளது தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காரைக்காலில் குடிநீர் மற்றும் நீர்சேமிப்பு வசதிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் தூய மற்றும் பசுமை எரிபொருளின் பயன்பாட்டை அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுடெல்லியில் நடைபெறும் உலகப் போக்குவரத்து உச்சி மாநாட்டின் அமர்வு ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர் போக்குவரத்து துறையின் எதிர்காலம் தூய எரிபொருளின் பயன்பாட்டிலும் சிக்கனமான போக்குவரத்து தீர்வுகளிலுமே அடங்கியிருப்பதாக கூறினார் பொதுப்போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்றும் இளைஞர்கள் சொந்த வாகனங்களுக்கு பதிலாக வாகனப் பகிர்வுக்கு மாறவேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் மின்சார வாகனங்கள் விலை குறைந்து இத்தகைய வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கும்போது பெட்ரோல் தேவை பெருமளவில் குறையும் என்றாலும் அதைவிட தூய எரிபொருட்களின் பயன்பாடே நீண்டகால நோக்கில் நல்லது என்று அவர் குறிப்பிட்டார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

கல்வி நிறுவனங்களின் தகுதியை அங்கீகரிப்பதற்கான தேசிய வாரியம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினர் கலந்துகொண்டு தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றனர்

இத்திட்டத்திற்குத் தேவையான ஆன் லைன் கண்காணிப்பு மென்பொருளை தேசிய தகவலியல் மையம் உருவாக்கியுள்ளது

உலக மக்களின் சமகால பிரச்சினைகளுக்கு இந்திய பாரம்பரிய ஞானத்திலுள்ள தீர்வுகளை மறு கண்டுபிடிப்பு செய்ய பல்வேறு துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த அணுகுமுறை புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று குடியரசு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார் இன்று செக் குடியரசின் பிராக் நகரிலுள்ள சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர் யோகா மற்றும் ஆயுர்வேதம் பற்றிய ஆராய்ச்சிகள் உலக மக்களின் உடல் நலத்தை மேம்படுத்துவதில் முக்கிய தாக்கம் ஏற்படுத்தியிருப்பதை கட்டிக்காட்டினார் உலக அளவில் இந்தியவியல் துறையின் வீச்சு தற்போது அதிகரித்திருப்பதாகவும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் ஒருங்கிணைந்து இந்திய கலாச்சாரம் மற்றும் நாகரிக அம்சங்களை புரிந்துகொள்ள முயல்வது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் அஞ்சல் சேவைகள் பற்றிய ஐ

முகமை அடுத்த மாதம் நியூயார்க்கில் தீபாவளித் திருநாளுக்கு நினைவு தபால் தலை வெளியிடவிருக்கிறது

தலைமையக கட்டிடத்தின் படமும் இடம் பெறும்

விற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையது அக்பருதின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளார்

இலங்கையில் இந்தியாவின் நிதிச்சலுகையுடன் ஏற்கனவே பல்வேறு ரயில்பாதை திட்டங்கள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளன

கட்சித்தலைவர் பதவிக்கான தேர்தலை ஒத்தி வைக்கவும் மக்களவை தேர்தல் வரை தலைவராக திரு அமித் ஷா நீடிப்பார் என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கட்சித்தலைவர் திரு

இதற்கு ஏதுவாக வீழ்த்த முடியாத பிஜேபி என்னும் புதிய பிரச்சார முழக்கத்தை கையிலெடுக்கவும் கட்சியின் தேசிய செயற்குழுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது நாளை இக்கூட்டத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுவார் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை நடைபெறவுள்ளது ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுவிப்பது குறித்து தமிழக அரசே முடிவெடுக்கலாம் என உச்ச நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் இது தொடர்பாக ஆளுநருக்கு பரிந்துரைப்பது குறித்தும் வேறு பல பிரச்சனைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற கட்சியில் மாவட்ட செயலர்கள் மற்றும் எம்

எம் எல் ஏ க்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் நெடுஞ்சாலை ஒப்பந்தம் குட்கா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு ஊழல்களில் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருப்பதை அண்மையில் சிபிஐ நடத்திய அதிரடி சோதனைகள் வெளிப்படுத்தி இருப்பதாக இத்தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது

நாட்டை காவி மயமாக்க முயலும் பாரதீய ஜனதாவை தோற்கடித்தல் மற்றும் நீட் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் திரு ஆர் சிவா வடக்கு மாநில அமைப்பாளர் திரு

சிவக்குமார் ஆகியோர் இன்று தனித்தனியே வெளியிட்டுள்ள அறிக்கைகளில் இதை தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் அறிவித்துள்ள பாரத் பந்த் போராட்டத்திற்கு புதுவையில் இடதுசாரி கட்சிகள் ஏற்கனவே ஆதரவு அறிவித்துள்ளன

புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலை காரைக்காலில் குடிநீர் வசதிகள் மற்றும் நீர் சேமிப்பு வசதிகள் குறித்து வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் அகலங்கண்ணு மற்றும் அரசலாறு குடிநீர் விநியோக கட்டமைப்பை பார்வையிட்ட அவர் தொடர்ந்து விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் விவசாயிகளின் குறைகளை தீர்க்க காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்துவார் என்றும் புதுச்சேரி ராஜ்நிவாஸ் நடத்தும் காணொளி காட்சி மூலமான குறைதீர்ப்பு கூட்டங்களில் காரைக்கால் விவசாயிகளுக்கு பணி நேரம் ஒதுக்கப்படும் என்றும் துணை நிலை ஆளுநர் தெரிவித்தார் பின்னர் புதுவை திரும்பும் முன்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களையும் அவர் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரி காரைக்கால் ஆட்சியர்கள் மற்றும் மாஹே ஏனாம் மண்டல நிர்வாகிகளும் இன்று அவரவர் பகுதிகளில் மிதிவண்டி மூலம் அதிகாரிகளுடன் கள ஆய்வில் ஈடுபட்டனர் இந்த ஆய்வுகளின் போது புதுச்சேரி காமராஜர் சாலையில் ஆக்கிரமிப்புகளையும் கடலூர் சாலையில் மின்கம்பங்களையும் அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது ஏனாமில் கழிவு நீர் வாய்க்கால் அடைப்புகளை சரிப்படுத்தவும் மாஹேயில் சாலை சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது மாவட்ட நிர்வாகிகளின் வார இறுதி ஆய்வுகள் இதே போல தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகம் சிறந்த பேராசிரியர்களுக்கு ரொக்க விருது ஒன்றை நிறுவியுள்ளது

மாணவர்கள் மனதில் நிரந்தர தாக்கம் ஏற்படுத்த ஆசிரியர்களால் மட்டுமே முடியும் மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொண்டு போற்றக்கூடிய ஆசிரியர்களே சிறந்த ஆசிரியர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்

காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள மேலும் இருவரின் உடல் நிலையும் கவலைக்கிடமாக உள்ளது பட்டாசு தயாரிப்பின் போது ரசாயனங்களின் உரசலால் ஏற்பட்ட தீப்பொறிகளே விபத்துக்கு காரணம் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது அமெரிக்க ஒபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றயைர் பிரிவில் ஜப்பானிய வீராங்கனை நவோமி ஒசாகா இன்று அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் உடன் இறுதிப்போட்டியில் மோதுகிறார் நாளை நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் இறுதிப்போட்டியில் செர்பியா வீரர் நோவாக் ஜோகோவிக் அர்ஜென்டினா வீரர் ஜுவான் மார்ட்டின் டெல் போட்ரோ ஆகியோர் மோதுகிறார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய மற்றும் பசுமை எரிபொருளின் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காரைக்காலில் குடிநீர் மற்றும் நீர்சேமிப்பு வசதிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது